வேண்டுமென்றே அவதூறு பரப்புவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா குற்றம் சாட்டியுள்ளார்

நரேந்திர மோடி கலந்துகொள்கிறார்

விரும்பம் தெரிவித்துள்ளது

ஜம்மு கஷ்மீரில் அமைதியை ஏற்படுத்த இந்திய எல்லை பாதுகாப்பு படையினர் மற்றும் பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் பேச்சுவார்த்தை இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத் தொடர் இன்றுடன் நிறைவடைகிறது

இதற்கு முன்னதாக பேசிய மத்திய நிதியமைச்சர் திரு பியூஸ்கோயல் நடுத்தர மக்கள் மற்றும் வரி செலுத்துவோர் பயன் அடையும் விதத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார்

பொது தேர்தலுக்கு முன்பாக நடைபெற்று வரும் இந்த கூட்டத் தொடரின் இறுதி நாளான இன்று இந்த முக்கிய மசோதாக்கள் நிறைவேற்றப்படுவதற்கான முயற்சியினை அரசு எடுக்கும் என்று எதிர்பாா்க்கப்படுகிறது மின்னனு வாக்குப் பதிவு எந்திரங்களில் எந்தவித பிரச்சினையும் இல்லை என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு கனில் அரோரா தெரிவித்துள்ளார் மக்களவை தேர்தல் தொடர்பாக ஆந்திர மாநிலத்தில் ஆய்வு நடத்திய பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மின்னனு வாக்குப் பதிவு எந்திரங்களின் மூலமாக எந்தவிதமான மோசடி நடைபெற்றதற்கான ஆதாரங்கள் இதுவரை கிடைக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார் வாக்களிப்பை உறுதிப்படுத்தம் ஒப்புகை சீட்டு குறித்த ஆய்வுகளை இந்திய புள்ளியியல் துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தி வருவதாக அவர் தெரிவித்தாா்

அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஒன்பது மணி நேரம் நேற்று அவர்களிடம் விசாரணை நடத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது நிலம் வாங்கியதில் முறைகேடு நடைபெற்றதாக பிக்காளீர் தாசில்தார் அளித்த புகாரின் அடிப்படையில் ராஜஸ்தான் காவல்துறை திரு ராபர்ட் வதோரா அவருடைய தயார் மீது முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்தது அதனை தொடர்ந்து அமலாக்கத்துறை இந்த வழக்கை விசாரித்து வருகிறது ஐம்மு கஷ்மீரில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையேயான தப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது ஜம்மு கஷ்மீரின் படுகாம் மாவட்டத்தின் ஒருபகுதியில் தீவிரவாதிகள் ஒலிந்திருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் பாதுகாப்பு படையினர் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது ஒலிந்திருந்த தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினர் மீது துப்பாக்கியால் சுட்டனர் இதனையடுத்து பாதுகாப்பு படை வீரர்கள் தீவிரவாதிகள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தினர் கிரடாய் எனப்படும் ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பினர் நடத்தும் ஆண்டு மாநாட்டில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்துகொள்கிறார் பின்னர்இங்கு நடைபெறும் கண்காட்சியினை பார்வையிடுகிறார் இந்த மாநாடு தில்லியிலுள்ள தல்கோட்ரா மைதானத்தில் நடைபெறுகிறது இதில் இந்த துறையில் அடுத்த தலைமுறைய உருவாக்கும் இளைஞர்கள் அதிக அளவில் பங்கேற்கவுள்ளனர் இளைஞர்களுக்கான அடுத்த தலைமுறை என்ற தலைப்பில் நடைபெறும் இந்த மாநாட்டில் புதிய தொழில்நுட்பங்கள் குறித்து விவாதிக்கப்படவுள்ளது

மேலும் பண பரிவர்த்தனை வாடிக்கையாளர்கள் குறித்த தவறான தகவல்கள் வங்கி கணக்குகளில் மாற்றம் உள்ளிட்ட சில பிரச்சினைகள் காரணமாக அலகாபாத் வங்கி பேங்க் ஆப் மகாராஷ்டிரா இந்தியன் ஒவர்சீஸ் வங்கி ஆகிய வங்கிகள் மீது ஒன்று புள்ளி ஐந்தகோடி ரூபாய் அளிவிற்கு அபராதம் விதித்துள்ளது அதேபோல ஆந்திர வங்கியின் மீது ஒரு கோடி ருபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது ரிசர்வ் வங்கி குறிப்பிட்டுள்ள சட்டவிதிமுறைகளை மீறி இந்த வங்கிகள் செயல்பட்ட காரணத்தால் இந்த வங்கிகள் மீது அபராதம் விதிக்கப்பட்டதாக ரிசர்வ் வங்கியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ஆழ்கடலில் மீன்பிடிக்கச் செல்லும் மீளவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தமாறு மத்திய அரகக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது

கிருபாகரன் எஸ் எஸ் கந்தர் ஆகியோர் அடங்கிய அமர்வு இவ்வாறு உத்தரவிட்டது

இதில் இந்தியாவுடன் கூட்டாக இணைந்து ஹெலிகாப்டர்கள் தயாரிக்க முன் வரும் நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளது

ஹெலிகாப்டர்கள் தற்போதுள்ள சேட்டாக் ரக ஹெலிகாப்டர்களுக்கு பதிலாக இந்த புதிய பயன்படுத்தப்படும் பல்வாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த ஒப்பந்தத்திற்கான ஒப்புதலை பாதுகாப்புத்துறைக்கான கொள்முதல் குழு கடந்த ஆண்டு அளித்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கொள்முதல் மூலமாக மேக்கின் இந்தியா திட்டம் ஊக்கம் அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்திய எல்லை பாதுகாப்பு படையினர் மற்றும் பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் ஜம்மு கஷ்மீரில் அமைதியை ஏற்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இது தொடர்பாக இரு நாட்டு எல்லை படைகளின் கமாண்டர்கள் அளவிலான பேச்சுவார்த்தை ஜம்முவில் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் எல்லை மீறிய துப்பாக்கிச் குடு சந்தேகத்திற்கு இடமான விதத்தில் நடமாடும் நபர்கள் குறித்த விவரங்கள் மற்றும் தினசரி பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது இதனைபடுத்து இருநாட்டு எல்லைப்பாதுகாப்பு படையினர் ஜம்மு கஷ்மீர் பகுதியில் அமைதி நிலவ நடவடிக்கைகள் எடுக்கப்போவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் பிஜேபி கட்சி தலைவர் திரு அமீத்ஷா இன்று கும்பமேளா நடைபெற்று வரும் பிரயாக்ராஜ் க்கு செல்கிறார் அவருடன் உத்திரபிரதேச மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்தியநாத் கலந்துகொள்கிறார் இதனையடுத்து சாதுக்கள் மற்றும் தறவிகளை சந்தித்து இருவரும் பேசவுள்ளனர்

அப்போது லட்சக்கணக்கானவர்கள் நீராடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

அதில் இருவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிய வந்துள்ளது ஒருவர் கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியைச் சேர்ந்த நந்தகுமார் என்றும் மற்றொருவர் திருப்பூர் மாவட்டம் அவினாசி பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் தெரியவந்துள்ளது

இந்திய பசிபிக் பகுதிக்கான கமாண்டர்களில் ஒருவரான அட்மிரல் பிலிப் டேவிட்சன் இருநாடுகளும் தங்களது ரானுவ ரீதியிவான ஒப்பந்தங்களை அதிகரித்துள்ளதாக அவர் அமெரிக்க செனட்டில் கடந்த ஆண்டு தெரிவித்திருந்தார் தேசிய சீனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி நேற்று குவஹாத்தியில் தொடங்கியது இந்தப் போட்டியில் சாய்னா நேவால் பி வி சிந்து உள்ளிட்ட முன்னணி வீராங்கணைகளும் சமீர் வர்மா காஷ்யப் உள்ளிட்ட முன்னணி வீரர்களும் பங்கேற்றுள்ளனர்